வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் புதுச்சேரியில் போஸ்டர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களில் ஜாதி மதம் குறித்த கருத்துக்கள் மற்றும் சட்ட விரோதமான கருத்துக்கள் இடம்பெற தடைவிதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் இன்று காலை என் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார் தேர்தலை ஒட்டி மதுக்கடத்தலை தடுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரியில் இன்று நடைபெற்றது

நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் நிதி நிலை அறிக்கையில் கல்வியை வேலை வாய்ப்புடனும் தொழில் திறனுடன் இணைத்து இது சார்ந்த அரசின் முயற்சிகள் விரிவு படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கல்வித்துறையில் நிதி நிலை அறிக்கை அமலாக்கம் குறித்த இணையவழி கருத்தரங்கில் இன்று பங்கேற்றுப் பேசிய பிரதமர் இந்த ஆண்டு நிதி நிலை அறிக்கையில் சுகாதாரத்துறைக்கு அடுத்த படியாக கல்வி திறன் மேம்பாடு ஆராய்ச்சி படைப்பாற்றல் திறனுக்கு அதிக கவனம் செலுத்தப் பட்டு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வி அறிவுடமை திறமை தன்னம்பிக்கை வளர்ப்பது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அறிவுசார் திறமைகளையும் ஆராய்ச்சிகளையும் ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பது தேசத்திற்கு நாம் இழைக்கும் அநீதி என்று குறிப்பிட்ட பிரதமர் நிதிநிலை அறிக்கையில் நிறுவனங்களின் உருவாக்கம் மற்றும் அது தொடர்பான அம்சங்களுக்கு அரசு முன்னுரிமை வழங்கியிருப்பதை எடுத்துரைத்தார் தேசிய புதிய கல்விக் கொள்கையில் இந்திய மொழிகள் ஊக்குவிக்கப்படுவதாக எடுத்துரைத்த பிரதமர் உலகில் உள்ள சிறந்த படைப்புகள் இந்திய மொழிகளில் இடம்பெறச் செய்வது நிபுணர்களின் பொறுப்பு என்றார்

ராம் நாத் கோவிந்த் இன்று காலை கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார் டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அவருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார் அவருடன் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கமும் தடுப்பூசி போட்டுக் கொண்டார் வனவிலங்கு தினம் சர்வதேச வனவிலங்குகள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது

காடுகளும் வாழ்வாதரமும் மக்களையும் பூமையையும் நிலைநிறுத்துகிறது என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் சர்வதேச வனவிலங்குகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் வன விலங்குகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் வணங்குவதாக தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பதிவில் வனவிலங்குகளை பாதுகாத்து அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேசக்கர் வெளியிட்டுள்ள செய்தியில் சிறுத்தைப் புலி இனம் அருகி வருவதை தடுக்க அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்துவருவதாக கூறினார்

துணைநிலைஆளுநர் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நீடராஜப்பர் வீதியில் உள்ள சவரிராயலு அரசு ஆரம்ப பள்ளி மற்றும் லப்போர்த் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல் நிலை பள்ளிகளில் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாணவர்களுக்கு பால் வழங்கும் திட்டத்தின் செயல்பாடுகளை பார்வையிட்டார் துணை நிலை ஆளுநர்களின் ஆலோசகர்கள் டாக்டர் சி சந்திரமௌலி டாக்டர் ஏ பி மகேஸ்வரி துணை நிலை ஆளுநரின் சிறப்பு செயலர் திரு

பின்னர் படிப்படியாக பள்ளி கல்லூரிகள் செயல்பட தொடங்கிய நிலையில் இன்று முதல் முழு நேரம் பள்ளிகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது வாரத்தில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை பள்ளிகள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல்நடத்தைவிதி புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் போஸ்டர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களில் ஜாதி மதம் குறித்த கருத்துக்கள் மற்றும் சட்ட விரோதமான கருத்துக்கள் இடம்பெற கூடாது என்று உதவி ஆட்சியர் திரு கந்தசாமி அறிவுறுத்தி உள்ளார் சாரம் அலுவலகத்தில் நடந்த அச்சக உரிமையாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் அச்சகத்தின் பெயர் முகவரி உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் போஸ்டர்களில் அச்சிட வேண்டும் என்றும் அந்த தகவல்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறினார்

லட்சுமி நாராயணன் இன்று காலை என் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார்

மதுக்கடத்தல் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி மதுக்கடத்தலை தடுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த கலால் துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

பொம்மைகண்காட்சி நமது கலாச்சாரத்தையும் பராம்பரியத்தையும் எடுத்து காட்டும் இந்திய பொம்மைகள் குழந்தைகளின் திறமைகளை வளர்க்க பெரிதும் உதவுவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ப்யூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

அண்ணாதுரை தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு ஏழை மக்கள் விவசாயிகள் மற்றும் சாமான்யர்களின் வளர்ச்சிக்கான திட்டத்தை வகுத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாபெறும் வெற்றிக்காக பாடுபட்ட முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி துணை முதலமைச்சர் திரு நிதின்பட்டேல் மற்றும் கட்சித் தொண்டர்கள் அவர் பாராட்டியுள்ளார் இந்த வெற்றி குறித்து கருத்து தெரிவித்துள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில் புதிய வேளாண் சட்டங்களை குஜராத் மக்கள் ஆதரிக்கின்றனர் என்பதையே காட்டுகிறது என்றார்

நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் புதுச்சேரியில் போஸ்டர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களில் ஜாதி மதம் குறித்த கருத்துக்கள் மற்றும் சட்ட விரோதமான கருத்துக்கள் இடம்பெற தடைவிதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் இன்று காலை என் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார் தேர்தலை ஒட்டி மதுக்கடத்தலை தடுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரியில் இன்று நடைபெற்றது